இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சீல் வைக்கும்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று வங்கி ஆளுநர் திரு

கோவிட் சூழலில் மாணவ மாணவிகள் தேர்வு நெருக்கடியையும் மன அழுத்தத்தையும் இலகுவாக எதிர்கொள்ளும்வகையில் பிரதமர் மாணாக்கருடனும் ஆசிரியர்களுடனும் பெற்றோர்களுடனும் கலந்துரையாடி தேர்வை எவ்வித நெருக்கடி இல்லாமல் எதிர்கொள்வதற்கான ஆலோசனைகளை வழங்க உள்ளார்

இதுகுறித்து பிரதமர் ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் தேர்வு எழுதும் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நினைவில் நிற்கும் பயனுள்ள விவாதமாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியின்போது மாணாக்கரின் பல்வேறு கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்க உள்ளார்

மமமமமம வாய்ஸ் பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் குறித்து மாநில நல்லாசிரியர் விருதுபெற்ற திருச்சி சேவாசங்கம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியர் திருமதி

மமமமமம ரிஸர்வ் வங்கி ரிஸர்வ் வங்கியின் இருமாத கடன் கொள்கையில் வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதத்தையும் வங்கிகள் ரிஸ்ர்வ் வங்கிக்கு வழங்கும் கடனுக்கான மாற்று வட்டி விகிதத்திலும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று இதன் ஆளுநர் திரு

இந்நாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் இரவும் பகலும் விழிப்புடன் பணியாற்றி புவியின் நலன் காக்கும் சுகாதார ஊழியர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கும் தினமாகும் இது என்று தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சுகாதார நலனில் புதுமையான ஆராய்ச்சிகளுக்கு நமது ஆதரவை தெரிவிப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார்

அதேவேளையில் நமது எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி ஆரோக்கியமாகவும் இருக்க பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார்

மமமமமமம ராஜிவ் ரஞ்சன் தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தலைமை செயலாளர் திரு

இதில் மாநில சுகாதாரத்துறை செயலாளர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர்